ஜனநாயகத்திலும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியிலும் பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ள நம்பிக்கையை பிரிக்ஸ் உச்சி மாநாடு மீண்டும் வலியுறுத்தியுள்ளது குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் பிரதமர் திருநரேந்திர மோடி ஆகியோர் இன்று தொலைபேசி மூலம் திருகருணாநிதி யின் உடல்நலம் குறித்து விசாரித்தனர்

உள்ளடக்கியதாகவே பெறப்படும் என முதலமைச்சர் திருவி நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

உலகின் சில நாடுகள் தத்தம் நலனை பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் ஒருதரப்பாக செயல்படுவதை எதிர்த்துப் போராடவும் பிரிக்ஸ் நாடுகள் ஒப்புக் கொண்டுள்ளதாக மாநாட்டுப் பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டது நேற்று பிரிக்ஸ் மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் திரு

மாநாட்டில் கலந்துகொள்ளும் ரஷ்ய அதிபர் சின அதிபர் உள்ளிட்ட தலைவர்களை இருதரப்பு ரீதியிலும் திருநரேந்திர மோடி சந்தித்துப் பேசிஞர்

அனைத்து அரசு மற்றும் தனியார் பல்கலைக் கழகங்களின் கல்வித்தரத்தை உயர்த்தி

உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சி முடிவுகளின் திருட்டைத் தடுக்க பிரத்தியேக மென்பொருன் உருவாக்கப் பட்டிருப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார்

இன்று இதுதொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் திருஏ கே சிக்ரி திருஅஷோக்பூஷன் ஆகியோர் அடங்கிய பெஞ்ச இவ்வாறு உத்தரவிட்டது

பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திமுக செயல்தலைவர் திரு

க ஸ்டாலின் மாநிலங்களவை உறுப்பினர் திருமதிகனிமொழி ஆகியோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தமிழக ழன்னாள் ழுதலமைச்சர் திருகருணாநிதியின் உடல்நலம் குறித்து விசாரித்தார் உடனடியாக உதவிகளை தாம் வழங்க உறுதி அளித்திருப்பதாகவும் திருகருணாநிதி விரைவில் குணம் அடைய தாம் வேண்டுவதாகவும் ட்விட்டர் செய்தி ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் திருகருணாந்தி யின் குடும்பத்தினரை தாம் தொலைபேசியில் தொடர்புகொண்டு அவரது உடல்நிலை குறித்து கேட்டறிந்ததாக ட்விட்டரில் கூறியுள்ளார்

இதற்கிடையே மூத்த திமுக தலைவர் திருஅன்பழகன் மதிமுக பொதுச்செயலர் திருவைகோ உட்பட பல்வேறு தலைவர்கள் இன்று சென்னை கோபாலபுரம் இல்லத்திற்குச் சென்று திருகருணாநிதி யின் உடல்நிலை குறித்து திருமுகஸ்டாலி னிடம் கேட்டறிந்தனர் திருகருணாநிதி க்கு சிறப்பான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் சிறுநீர் பாதையில் அவருக்கு ஏற்பட்ட நோய்தொற்று நல்ல முறையில் குறைந்து வருவதாகவும் ட்விட்டர் செய்தி ஒன்றில் திருமுகஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருகருணாந்தி விரைவில் உடல்நலம் பெற்று அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பார் என்றும் அவர் கூறியுன்னார் மேட்டூர் அணையின் உபரி நீரை ஏரி குளங்களுக்கு கொண்டுசெல்லும் திட்டம் விரைவில் நிறைவேற்றப்படும் என தமிழக முதலமைச்சர் திருஎடப்பாடியழனிச்சாமி தெரிவித்துள்ளார் இத்திட்டத்திற்கான ஆய்வுப்பணிகள் ஓய்வுபெற்ற தலைமைப் பொறியாளர் தலைமையிலான குழுக்கள் மூலம் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சேலம் அருகே நங்கவல்லி வனவாசி யில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியின் புதிய வகுப்பறைகளைத் தொடக்கிவைத்துப் பேசுகையில் அவர் கூறிஞர்

ஏழை எளிய மாணவர்கள் குறைந்த கட்டணத்திலும் இலவசமாகவும் கல்வி பயில அஇஅதிமுக அரசு அதிக அளவில் கல்லூரிகளைத் திறந்து வருவதாக முதலமைச்சர் மேலும் தெரிவித்தார்

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

அண்மையில் புதுடில்லி சென்ற புதுவை அரசின் பிரதிநிதிக் குழுவினர் குடியரசுத் துணைத் தலைவரையும் உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களையும் சந்தித்து மாநில அரசு கோரிக்கையை வலியுறுத்தி இருப்பதாக திரு நாராயணசாமி தெரிவித்தார் இது அல்லாது பல்வேறு நாடாளுமன்றக் கட்சித் தலைவர்களையும் தாங்கள் சந்தித்து முழு மாநில அந்தஸ்து கோரிக்கைக்கு ஆதரவு அளிக்கக் கோரியதாகவும் இவர்கள் அனைவருமே ஒத்துழைப்பு தர ஒப்புக் கொண்டுள்ளதாகவும் அவர் கூறிஞர் முந்தைய காலங்களில் மாநில அந்தஸ்து கோரி சட்டமன்றத்தில் பலமுறை திர்மானம் நிறைவேற்றப்பட்ட போதிலும் திர்மானத்தின் நகல் ஒருபோதும் மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டதில்லை என்றும் இம்முறை காங்கிரஸ் அரசுதான் இம்முயற்சியில் ஈடுபட்டு மாநில அந்தஸ்து கோரிக்கைக்கு விதை போட்டிருப்பதாகவும் திரு நாராயணசாமி கூறிஞர் மாநில அந்தஸ்து பெறுவதில் ஒருங்கிணைப்பாளராக தாம் கடமையாற்றப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டார்

துணைநிலை ஆளுனர் தமது வரம்புகளுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டுமென்றும் அரசியல் செய்ய விரும்பினுல் துணைநிலை ஆளுனர் பதவியை ராஜிநாமா செய்துவிட்டு அரசியலில் இறங்கட்டும் என்றும் திரு நாராயணசாமி பதில் அளித்தார் என்றைக்கு வேண்டுமானாலும் டெல்லி திரும்பவேண்டிய நிலையில் உள்ள ஒருவருக்கு புதுவைக்கு மாநில அந்தஸ்து தேவையில்லை என்று சொல்லும் அதிகாரத்தை யார் கொடுத்தது என்றும் அவர் வினவிஞர் மாநில அந்தஸ்து கோரிக்கையை ஆதரிப்பதாக என்ஆர் காங்கிரஸ் வெளியில் பேக்கிறதே தவிர உண்மையில் அந்த அர்வம் அக்கட்சிக்கு இல்லை என்று முதலமைச்சர் திருவி நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மாநில அந்தஸ் கோரிக்கையை வலியுறுத்தியுள்ளதற்காக டெல்லி சென்ற புதுவை அரசின் பிரதிநிதக் குழுவில் பங்கேற்க என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ க்கள் தவறியதே இதற்குச் சான்றாகும் என்று அவர் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறிஞர் மாநில அந்தஸ்து கோரிக்கைக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என சட்டமன்றத்தில் கூறியிருந்த நிலையில் டெல்லி செல்லும் பிரதிநிதிக் குழுவில் பங்கேற்குமாறு என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திருரங்கசாமி யை தாம் தொலைபேசியில் தொடர்புகொண்டு கேட்டபோது அடுத்த முறை வருவதாக அவர் கூறிவிட்டதாக திருநாராயணசாமி தெரிவித்தார் மாநில அந்தஸ்து கோரி முன்பு மாநாடு நடத்தியவர் திருரங்கசாமி என்றும் அப்போது காங்கிரஸ் சிறப்பு மாநில அந்தஸ்து கோரி வந்ததால் சில கருத்து வேறுபாடுகள் இருந்ததை தாம் மறுக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் புதுவை துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி பிஜேபி ஏஜென்டாக செயல்படும் போக்கை உடனடியாக நிறுத்திக்கொள்ள வேண்டுமென சட்டமன்ற அஇஅதிமுக குழுவின் தலைவர் திருஅன்பழகன் கோரியுள்ளார்

நிதி ஒதுக்கீட்டு மசோதாவை நிறைவேற்றுவதற்கான நிபந்தனையாக துணைநிலை ஆளுனர் விதித்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்றுர் இத்தகைய நிபந்தனைகளை விதிக்கும் அதிகாரம் துணைநிலை ஆளுனருக்கு இல்லை என்றும் புதுவைக்கு பல நல்ல பணிகளை ஆற்றியுள்ள துணைநிலை ஆளுனர் டாக்டர்கிரண்பேடி யின் மரியாதை இதனுல் பாழாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் புதுவைக்கு முழு மாநில அந்தஸ்து வேண்டுமென்பதே அஇஅதிமுக வின் நிலைப்பாடு என்றும் இதற்காகவே அண்மையில் டெல்லி சென்ற புதுவை அரசின் பிரதிநிதகள் குழுவில் அஇஅதிமுக எம்எல்ஏ க்கள் இடம்பெற்றதாகவும் திருஅன்பழகன் கூறிஞர் முழு மாநில அந்தஸ்து பெறுவதற்கான விதை தற்போது ஊன்றப்பட்டு விட்டதாகவும் மத்தியில் நல்ல அரசு அமையும் போது ழுழுமாநில அந்தஸ்து நிஜமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

இண்டியா டுடே பத்திரிகை மொபைல் ஆப் மூலம் அண்மையில் நடத்திய ஆய்வில் நாட்டில் மிக அதிகம் மதிக்கப்படும் தலைவராக பிரதமர் இருநரேந்திர மோடி தேர்ந்தெடுக்கப் பட்டுள்ளார் இந்த ஆய்வில் நாட்டிலேயே மிக அதிகம் மதிக்கப்படும் பெண் தலைவராக புதுவை துணைநிலை ஆளுனர் டாக்டர்கிரண்பேடி தேர்ந்தெடுக்கப் பட்டுள்ளதாக இன்று ராத்நிவாஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள து புதுச்சேரி மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகத்தில் கடன் பெற்ற மாற்றுத் திறனாளிகளிடம் இருந்து அனைத்துக் கடன்களையும் உடனடியாக வதுலிக்க திவிர நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது இக்கழகத்தின் களப் பணியாளர்கள் பயனாளிகளின் வீடுகளுக்கே சென்று கடன்களை வதலிப்பார்கள் என்று அரசு செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் ஆகஸ்ட் மாதம் சனி ஞாயிற்றுக் கிழமைகளில் சிறப்பு கடன் வதல் முகாம் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

வழுதாவூர் சாலையில் உள்ள ஒரு வீட்டில் போலீசார் நடத்திய அதிரடி சோதனைகளின் போது போலி லாட்டரி சீட்டுகள் கைப்பற்றப் பட்டதைத் தொடர்ந்து இந்த நபர்கள் பிடிபட்டனர் இவர்களிடம் இருந்து

மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜனநாயகத்திலும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியிலும் பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ள நம்பிக்கையை பிரிக்ஸ் உச்சி மாநாடு மீண்டும் வலியுறுத்தியுள்ளது குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகயோர் இன்று தொலைபேசி மூலம் திருகருணாநிதி யின் உடல்நலம் குறித்து விசாரித்தனர்